நரேந்திர மோடி கேதார்நாத் கோவில் மறு மேம்பாட்டுப் பணிகள் குறித்து இன்று உத்தராகண்ட் மாநில அரசுடன் காணொளி காட்சி மூலம் மறு ஆய்வு மேற்கொண்டார் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுச்சேரி அரசுப் பொது மருத்துவ மனையில் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று நேரடி ஆய்வு மேற்கொண்டார்

நரேந்திர மோடி கேதார்நாத் கோவில் மறு சீரமைப்பு பணிகள் குறித்து இன்று உத்தராகண்ட் மாநில அரசுடன் காணொளி காட்சி மூலம் மறு ஆய்வு மேற்கொண்டார் கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற புனித தலங்களை சுற்றுச் சூழலுக்கு உகந்த விதத்தில் காலத்தால் அழியாத மரபுச் சின்னங்களாக மேம்படுத்த தேவையான திட்டங்களை உத்தராகண்ட் அரசு உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் தற்போது யாத்திரிகர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை குறைவாகவே இருப்பதால் மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் நிலுவையில் உள்ள பணிகளை பூர்த்தி செய்வதில் சமுக இடைவெளி விதிமுறைகளை கடைபிடித்தல் அவசியம் என்றும் பிரதமர் கூறினார் உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் மற்றும் மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் இந்த மறு ஆய்வில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சரபானந்த சோனோவாலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாக்ஜன் தீ விபத்து நிலவரங்கள் குறித்து பேசினார் மாநில அரசுக்கு இயன்ற எல்லா உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் நாராயணசாமி மத்திய அரசு கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள மாநிலங்களுக்கு உதவி செய்ய முன் வரவேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

புதுச்சேரியை பொறுத்த வரை கொரோனா நிலவரங்களை சமாளிக்க மத்திய அரசு புதுச்சேரிக்கு நிதி எதுவும் வழங்கவில்லை என்றும் புதுச்சேரிக்குரிய நிலுவைகளும் வழங்கப்பட வில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று அரசுப் பொது மருத்துவமனைக்கு நேரில் சென்று அங்குள்ள வார்டுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அரசுப் பொது மருத்துவ மனையில் சிகிச்சையில் உள்ளவர்களையும் அவர் சென்று பார்த்தார் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது குறித்து மருத்துவ அதிகாரிகளுடன் அவர் பேசினார் இறந்து போனவரின் உடலை பாதுகாப்பான முறையில் அடக்கம் செய்வது குறித்தும் உரிய அறிவுறுத்தல்களை அவர் வழங்கினார் இது குறித்து திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் செய்தியாளர்களிடம் கூறுகையில்

இது அல்லாது மாஹேயில் இருவர் கொரோனா சிகிச்சையில் உள்ளனர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களில் மூவர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்தும் ஒருவர் ஜிப்மரில் இருந்தும் விடுவிக்கப் பட்டுள்ளதாக அரசு செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த உயிரிழப்பு புதுச்சேரி கணக்கில் சேர்க்கப்படுவதால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இதுவே கொரோனா வைரசால் ஏற்படும் முதலாவது உயிரிழப்பாகும்

ஜானகிராமனின் முதலாம் ஆண்டு நினைவுநாளான இன்று திமுக அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுறுவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர்கள் திரு கந்தசாமி திரு கமலக்கண்ணன் திமுக அமைப்பாளர்கள் திரு

சிவா திரு

சிவக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் மற்றும் திமுக நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர்

அன்பழகன் மறைவிற்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் திராவிட இயக்கத்தின் முக்கியத் தலைவராகவும் திமுகவின் தூணாகவும் திகழ்ந்தவர் ஜெ அன்பழகன் என்றும் அவரது மறைவு தனிப்பட்ட முறையில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலினுக்கு பேரிழப்பு என்றும் டுவிட்டரில் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

அர்ஜுன் ஷர்மா இன்று தொடக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு ஆதர்ஷ் நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியின் போது மொத்தம் ஏழரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வினியோகிக்கப்பட்டன

சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளின் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான இத்திட்டத்தின் கீழ் உதவிபெறத் தகுந்த பயனாளிகளை மாநில அரசுகள் கண்டறிந்துள்ளன சில மாநிலங்களுக்கு நடப்பு நிதியாண்டிற்கான நிதியை விடுவிக்கும் பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

நரேந்திர மோடி கேதார்நாத் கோவில் மறு மேம்பாட்டுப் பணிகள் குறித்து இன்று உத்தராகண்ட் மாநில அரசுடன் காணொளி காட்சி மூலம் மறு ஆய்வு மேற்கொண்டார் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள மாநிலங்களுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுச்சேரி அரசுப் பொது மருத்துவ மனையில் சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று நேரடி ஆய்வு மேற்கொண்டார்